காணப்படும் என தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் தெரிவித்துள்ளார்

நிதியமைச்சர் திரு அருண் ஜேட்லி வலியுறுத்தியுள்ளார்

திமுகவின் புதிய தலைவராக திரு மு க ஸ்டாலின் இன்று முறைப்படி தேர்வு செய்யப்படுகிறார்

கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டுமென தமிழக அரசு தெரிவித்துள்ளது

குடியரசு தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் மின்னு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மீதாள நம்பகத்தன்மை குறித்து அரசியல் கட்சிகள் எழுப்பியுள்ள சந்தேகங்களுக்கு திருப்திகரமான தீர்வு காணப்படும் என தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஒ பி ராவத் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்னு எந்திரங்களுக்கு பதிலாக மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்தினால் அது வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவதற்கு வழி வகுத்து விடும் என்று சில கட்சிகள் தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டார் எனவே அரசியல் கட்சிகள் தெரிவித்துள்ள ஆக்கப்பூர்வ ஆலோசனைகளை தேர்தல் ஆணையம் பரிசீலித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் திரு ஓ பி ராவத் தெரிவித்தார் முன்னதாக இக்கூட்டத்தில் பங்கேற்ற பிஜேபி பொதுச் செயலாளர் திரு பூபேந்தர் யாதவ் அரசியல் கட்சிகளின் தேர்தல் செலவிளங்களை கட்டுப்படுத்துவதைவிட வெளிப்படைத் தன்மையை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்தை கேட்டுக் கொண்டார் மேலும் வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்களின் பெயர்கள் இடம் பெறுவதை தடுக்க வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் எனவும பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தின பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது

இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற உள்ள நான்கு மாநில சுட்டப்பேரவைத் தேர்தல்கள் மற்றும் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலுக்காள அனுகுமுறை மற்றும் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாகத் தெரிகிறது நாட்டின் வளர்ச்சிக்கு ஏற்ப வங்கிகளின் செயல்பாடும் அதிகரிக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் இந்திய வங்கிகள் சங்கத்தின் வருடாந்திர பொதுக் குழுக் கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் பேசிய அவர் வங்கிகள்தான் இந்தியப் பொருளாதாரத்தின் இதயமாகத் திகழ்கின்றன என்றார் கனி நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு உறுதுணையாக செயல்படும் வங்கிகள் தேச வளர்ச்சிக்காகவும் பெரும் பங்களிப்பை அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டில் தற்போது உள்ளார்ந்த நிதி சேவைகள் வேகமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய திரு அருண் ஜேட்லி அனைவருக்கும் வங்கிக் கணக்கு முத்ரா கடனுதவி மற்றும் சிறிய அளவிலாள ஓய்வூதியத் திட்டங்களை இந்திய வங்கிகள் வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாகவும் பாராட்டு தெரிவித்தார்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 இதன்படி தற்போதைக்கு இந்த சிறிய விமானங்கள் மூவம் உணவு பொருட்கள் விநியோகம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக விமானப் போக்குவரத்துக் துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

மேலும் வான்பகுதி சிவப்பு மஞ்சள் பச்சை என மண்டலங்களாக மூன்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் பிரபு தெரிவித்தார் திமுகவின் புதிய தலைவராக திரு மு க ஸ்டாலின் இன்று முறைப்படி தேர்வு செய்யப்படுகிறார் அக்கட்சியின் தலைவராக இருந்த மு கருணாநிதி காலமானதையடுத்து புதிய தலைவர் மற்றும் தேர்வு செய்வதற்காக அக்கட்சியின் பொதுக் குழுக் கூட்டம் சென்னையில் இன்று பொருளாளரை கூடுகிறது தலைவர் பதவிக்கு கட்சியின் தற்போதைய செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலினும் பொருளாளர் பதவிக்கு திரு துரைமுருகள் ஆகியோர் மட்டுமே வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளனர் எனவே இவர்கள் இருவரும் இன்றைய பொதுக் குழுவில் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வ செய்யப்பட உள்ளனர்

தலைக்கவசம் அணியாமல் செல்பவர்கள் மீது மோட்டார் வாகன சட்டத்தின் படி அபராதம் வசூலிக்கப்படும் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாலை விபத்துக்களை குறைப்பதற்கு தமிழக அரசு பல்வேறு விழிப்புணர்ச்சி நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் பயணிகள் தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ளவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது தமிழக முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுக சிறுபான்மையினர் பிரிவு துணைச் செயலாளருமான திரு நாகூர் மீரான் உடல் நலக்குறைவு காரணமாக நேற்று காலமானார்

சிறுநீரகக் கோளாறு காரணமாக மதுரையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நாகூர் மீரான் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை காலமானதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் மத்திய அரசின் முன்னோடி திட்டங்களில் ஒன்றான பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் வேலூர் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ நெல் கரும்பு வாழை எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பயறு வகைகளுக்கு காப்பீடு வசதி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் துறையின் மாவட்ட இணை இயக்குநர் திரு பிரதாப் தீட்சித் தெரிவித்துள்ளார் பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம் வறட்சி மற்றும் பேரிடர் காலங்களில் தங்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என ஆற்காடு அருகே உள்ள தாமரைப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராஜசேகரன் கூறுகிறார்

ரோஹிங்யா இன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை குற்றத்திற்காக மியான்மர் ராணுவ தளபதி மற்றும் மூத்த கமாண்டர்கள் மீது சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஐநா தெரிவித்துள்ளது தொழில் அதிபர் விஜய் மல்லையாவுக்கு எதிரான ஒன்பதாயிரம் கோடி ருபாய் வங்கிக் கடன் மோசடி தொடர்பான வழக்கு விசாரணையை மும்பை சிறப்பு நீதிமன்றம் வரும் மூன்றாம் தேதிக்கு ஒத்தி வைத்துள்ளது

விளைபாட்டுச்செய்திகள் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசு தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஜகார்த்தாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டிகளில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா ஈட்டியெறிதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார்

பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால் அரையிறுதியில் தோல்வியடைந்து வெண்கலப்பதக்கம் வென்றார் மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் தங்கப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரவிற்கு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கப்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்ரச் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்